வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களைமேற்கொள்வதற்கானசிறப்பு முகாம் இன்றுநடைபெற்றது

மக்களவைத் தேர்தலில் மீண்டும் வெற்றிகிடைக்கும் என்றுபிஜேபிநம்பிக்கைதெரிவித்துள்ளது

சாய்ராஜ் சிராக்ஷெட்டி இணைபட்டம் வென்றது

இன்றுசென்னையில் முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனைசெய்தியாளர்களிடம் தெரிவித்தமாநிலஅமைச்சர் திருஜெயக்குமார் அமைச்சரவையின் பரிந்துரைஉடனடியாகஆளுநருக்குஅனுப்பிவைக்கப்படும் என்றார்

அரசுப் பள்ளிஆசிரியர்கள் மீதபாலியல் புகார்கள் வந்தால் கடுமையானநடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் அனைத்துத் துறைகளிலும் தமிழகஅரசுசிறந்துவிளங்குவதாகவும் அவர் கூறினார் முன்னதாககோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியதிருசெங்கோட்டையன் மாணவர்களைகழிவறையைசுத்தம் செய்யவற்புறுத்தியதலைமைஆசிரியரை டெமாற்றம் செய்திருப்பதாகதெரிவித்தார்

உயர்கல்விபயில்வோரின் எண்ணிக்கையும் தமிழகத்தில்தான் அதிகமாகஉள்ளதுஎன்றும் அமைச்சர் தெரிவித்தார் காவிரிஆற்றில் சாயஆலைகளின் மாசுகலந்தநீர் கலப்பதைதடுப்பதற்குபொதுசுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டம் படிப்படியாகநிறைவேற்றப்படும் என்றுகற்றுச்சூழல் துறைஅமைச்சர் திருகேசிகருப்பணன் கூறியுள்ளார்

இந்ததிட்டத்தின்கீழ் ஈரோடு நாமக்கல் கரூர் சேலம் ஆகியமாவட்டங்களில் பொதுசுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்களைமேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்றுமாநிலம் முழுவதும் நடைபெற்றது வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற இந்தசிறப்பு முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றுவிண்ணப்பித்தாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்களவைத் தேர்தலில் மீண்டும் வெற்றிகிடைக்கும் என்றபிஜேபிநம்பிக்கைதெரிவித்துள்ளது புதுதில்லியில் நடைபெற்றஅக்கட்சியின் தேசியசெயற்குழுக் கூட்டத்தில் அதற்கானதீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைசெய்தியாளர்களிடம் தெரிவித்தஅக்கட்சியின் மூத்ததைவர்களில் ஒருவரும் மத்தியஅமைச்சருமானதிருபிரகாஷ் ஜவ்டேகர் எதிர்க்கட்சிகள் கொள்கையின்றிதவிப்பதாககுறிப்பிட்டார் பிரதமர் திருநரேந்திரமோடிக்குஎதிர்ப்பு தெரிவிக்கவேண்டும் என்றநோக்கில் மட்டுமேஎதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மத்தியில் ஊழலற்றநிர்வாகம் உறுதிசெய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மக்கள் நலனுக்காகசெயல்படுத்தியதிட்டங்களைமுன்நிறுத்திபிஜேபிமக்களவைத் தேர்தலைஎதிர்கொள்ளும் என்றும் திருபிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் கீழமைநீதிமன்றங்களில் காலியாகஉள்ளநீதிபதிபதவியிடங்களைவிரைந்து பூர்த்திசெய்யஉரியநடவடிக்கைகளைமேற்கொள்ளுமாறுமத்தியசுட்டஅமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் உயர்நீதிமன்றங்களைகேட்டுக் கொண்டுள்ளார்

நீதிபதிபதவியிடங்களில் பூர்த்திசெய்வதில் ஏற்படும் காலதாமதமே இதற்குகாரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கீழமைநீதிமன்றங்களில் காலியாகஉள்ளபணியிடங்கள் குறித்துதலைமைநீதிபதிகள் தொடர்ந்துகண்காணிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மாநிலங்களின் பணியாளர் தேர்வாணையத்தோடுஒருங்கிணைந்துபணியாற்றிஉரியநடவடிக்கைகளைமேற்கொள்ளுமாறும் அவர் அந்தகடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலைக்குஆதரவாக சமர்ப்பிக்கப்பட்டமத்தியஅரசின் நீர் ஆய்வு அறிக்கையைஎதிர்த்துதமிழகஅரசுவழக்குதொடுக்கவேண்டும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் இக்கொடர்பாக இன்றுஅவர் தூத்துக்குடிமற்றும் அதனைகற்றியுள்ளபகுதிகளில் ஏற்படும் கற்றுச்சூழல் மாசுக்கு ஸ்டெர்வைட் ஆலைட்டுமேகாரணமல்லஎன்று இந்தஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாககுறிப்பிட்டுள்ளார் இந்தஅறிக்கையைநிராகரிப்பதற்கானமுடிவினைமாநிலஅமைச்சரவைமேற்கொள்ளவேண்டும் என்றம் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் மதிமுகபொதுச் செயலாளர் திருவைகோவும் இதேகோரிக்கையை இன்றுவெளியிட்டுள்ள அறிக்கையில் விடுத்துள்ளார் மத்தியநிலத்தடிநீர் வாரியத்தின் இந்தஆய்வறிக்கைஉள்நோக்கம் கொண்டதுஎன்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்

தேனிமாவட்டஎல்லைப் பகுதிகளில் சுகாதாரத் துறை மூலம் தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்துநடைபெற்றுவருவதாகஆட்சியர் திருமதிபல்லவிபல்தேவ் கூறியுள்ளார் டீசல் விலைஉயர்வைகண்டித்தராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்தநாற்றுக்கும் மேற்பட்டவிசைப்படகுமீனவர்கள் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விளையாட்டுச் செய்கிகள் ஹைதராபாத் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக்ஷெட்ட இணைட்டம் வென்றது

தெற்காசியகோப்பைக்கானகால்பந்தப் போட்டியில் இந்தியா மாலத்தீவு இடையேயானஆட்டம் டாக்காவில் சற்றுமுன் தொடங்கியது